இன்று பிறந்தநாள் காணும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுவையில் பொது மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான பிரிபெய்டு போக்குவரத்து புகார் அட்டையை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வெளியிட்டுள்ளார் வெங்கையநாயுடு உலகையே ஒரே குடும்பமாக கருதும் நாடு இந்தியா என்றும் பரிவும் பகிர்வுமே இந்தியாவின் தத்துவங்கள் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறி உள்ளார் மால்டா நாட்டின் ஃபுனோரியானா நகரில் நேற்று இரவு இந்தியா வம்சாவளியினர் இடையே உரையாற்றிய அவர் இந்தியா எந்த ஒரு நாட்டையும் தாக்கியது இல்லை என்றும் அனைவருடனும் நல்லிணக்கமாக வாழவே இந்தியா விரும்புவதாகவும் கறினார் இதர நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் இந்திய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய உணர்வுகளை பரப்பும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் அமைப்பு ரீதியிலான அரசின் சீர்திருத்தங்களால் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகம் உருவாகி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார்

பிரதிநிதிகள் இடையிலான பேச்சு வார்த்தைகளைத் தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே பரஸ்பர ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

அப்பள்ளியில் அரசு சாரா அமைப்பு ஒன்றினால் கட்டப்பட்டுள்ள நூலகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார் பின்னர் காசி வித்யாபீட் மாணவர்களையும் இவர்களின் உதவியால் பயன்பெற்ற தெருவோரத்தில் குப்பை பொறுக்கும் குழந்தைகளையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடுகிறார்

வாழ்த்து இன்று பிறந்தநாள் காணும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மற்றவர்களுக்கு சேவை புரிபவர்களின் முக்கியத் துவத்தை அங்கீகரிப்பதிலும் அமைப்புகளை வளர்த்தெடுப்பதிலும் மிகச் சிறந்தவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி என்று பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா கூறி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி எப்போதும் நல்ல உடல்நலம் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ தாம் வாழ்த்துவதாக காங்கிஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நல்ல உடல் நலம் மற்றும் வலுவுடன் இன்னும் பல ஆண்டுகள் வாழந்திருந்து நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை ஆற்ற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை தாம் வேண்டுவதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறி உள்ளார் பிரதமர் இரு நரேந்திரமோடி நல்ல உடல் நலழும் நீண்ட ஆயுளும் பெறத் தாம் வாழ்த்துவதாக திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கூறி உள்ளார் பல்வேறு மத்திய அமைச்சர்களும் பிரழுகர்களும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் இரண்பேடியும் பிரதமர் இரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதி உள்ளார் ராத்நாத் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சர்வதேச எல்லை நெடுகிலும் ஸ்மார்ட் வேலி அமைப்பதற்கான முன்னோடி திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராக்நாத் சிங் இன்று ஜம்மு வில் உள்ள எல்லைப் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் தொடக்கி வைத்தார் லேசர் தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான இந்த ஸ்மார்ட் வேலியில் கண்காணிப்பு தொலைதொடர்பு மற்றும் தகவல் சேமிப்பு கருவிகளும் இடம் பெறுகின்றன

மத்திய உள்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் பேசுகையில் எல்லைப் பாதுகாப்பை வலுப்படுத்த அரசு அதிகபட்ச அளவில் தொழில் நுட்பங்களைப் பயன்படுத்தி வருவதாக கூறினார் ஸ்மார்ட் வேலி அமைக்கப்படுவதால் எல்லைக்கு அப்பால் இருந்து திவிரவாதிகளின் ஊடுருவல் இனி சாத்தியமாகாது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னோடி திட்டத்தில் கண்டறியப்படும் குறைகளைக் களைந்து குறைகளுக்கு வாய்ப்பே இல்லாத விரிவான ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை கட்டமைப்பு முறை உருவாக்கப்பட்டு இதர எல்லைகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் அட்டை புதுவையில் ஆட்டோ சேவைகள் மற்றும் கட்டணங்கனை முறைப்படுத்த போக்குவரத்து துறை அறிமுகப்படுத்தி உள்ள போக்குவரத்து புகார் அட்டையை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வெளியிட்டார் கட்டண விகிதங்கள் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய இந்த பிரிபெய்டு புகார் அட்டை மூலம் ஆட்டோ டாக்சி மற்றும் பேருந்து தொடர்பான புகார்களை பொது மக்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்கலாம்

போக்குவரத்து ஆணையர் தாமே இப்புகார்களை கையான்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திமுக அஇஅதிமுக சிபிஐ மதிமுக பாமக திராவிடர் கழகம் புதியநீதிக் கட்சி பெரியார் திராவிடக் கழகம் திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கன் தொண்டர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கை புதுவையில் தண்டனைக் காலம் முடிந்த பின்னரும் சிறையில் உள்ள கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரி திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியிடம் மனு கொடுத்தனர் திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் திரு எஸ் சிவா சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் சிபிஎம் முன்னாள் செயலர் திரு பெருமாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பாளர் திரு தேவபொழிலன் உள்ளிட்டவர்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர்

இதற்கிடையே முதலமைச்சர் இரு வி நாராயணசாமி தண்டனைக் காலம் முடியும் முன்பே நன்னடத்தை அடிப்படையில் கைதிகளை விடுவிப்பது குறித்து சட்டம் நீதி காவல் மற்றும் சிறைத் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தி உள்ளார்

விநாயகர் ஊர்வலம் கமுகமான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்தவும் சிலை கரைப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்கவும் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

நவீன தொலைநோக்கி உதவியுடன் நடைபெற உள்ள இந்த வான்காட்சி நீகழ்ச்சியில் புதுச்சேரி அறிவியல் இயக்க செயற்குழு உறுப்பினரும் பேராசிரியர் மதிவாணன் கோன்கள் குறித்து விளக்கமளிக்க இருக்கிறார் வான்வெளி மண்டலம் தொடர்பான விளக்க மற்றும் உரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் வானியல் ஆர்வலர்கள் மற்றம் பொது மக்கள் புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தை தொடர்பு கொண்டு தங்களின் பங்கேற்ப்பை உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய வங்ககடல் பகுதியில் தற்போது வளிமண்டல மேலடுக்கு கழற்சி நிலவுகிறது

ஒருசில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள து ரவி சங்கர் பொது சேவை மையங்களும் தேசிய தகவலியல் மையம் போன்ற அமைப்புகளும் நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கத்தில் அச்சாணியாகத் திகழ்வதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறி உள்ளார்

பொது சேவை மையங்கள் மூலம் அரசின் நிதி கல்வி சுகாதாரம் வேளாண்மை மற்றும் சமூகநல சேவைகளும் தனியார் சேவைகளும் துறை மக்களுக்கு வழங்கப்படுவதாகவும் கிராம அளவிலான சிறு தொழில் முனைவோர் மூலம் இம்மையங்கள் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

ஹங்கேரி வீராங்கனை மரியன்னா சாஸ்டினுடன் நேற்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சாக்ஷி தோல்வியடைந்து வெண்கலப் பதக்கம் பெற்றார்